முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அத்திக்கடவு அவினாசி நீர்ப்பாசனம் மற்றும் குடிநீர் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்னும் ஒரு வாரத்திற்குள் இறுதி செய்யப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் குறுக்கிட்டு பேசிய அவர் இம்மாத இறுதிக்குள் இந்த திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்படும் என்று உறுதியளித்தார் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விரிவான திட்ட அறிக்கை திருத்தி அமைக்கப்பட்டு காளிங்கராயன் மலையிலிருந்து தொட்டி பாலத்தின் மூலம் நீர் கொண்டுவரப்படும் என்றும் இதனால் வனப்பரப்பிற்குள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான அனுமதி பெற வேண்டிய கால தாமதம் தவிர்க்கப்படும் என்று கூறினார் பாவாற்றின் குறுக்கே ஆந்திர மாநில அரசு தடுப்பணை கட்டுவது தொடர்பான விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட மாநில அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

இந்த பிரச்சினையை அரசு மிக உன்னிப்பாகவும் சுட்ட ரீதியாகவும் அனுகி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் வறட்சி இயற்கை சீற்றம் உள்ளிட்ட பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை மீட்பதற்காக பிரதமரின் பயிர்க்காப்பீட்டுத் திட்டத்தின் வாயிலாக இழப்பீட்டுத்தொகை பெற்றுத்தரப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று பேரவையில் தெரிவித்தார் நடப்பாண்டில் இத்திட்டத்தின்கீழ்

வறுமைக்கோட்டுக்குகீழ் உள்ளவர்களின் பொருளாதார சூழ்நிலையை நன்கு ஆராய்ந்த பின்னரேதமிழக அரசின் சிறப்பு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை அரசு அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் இன்று பேரவையில் தெரிவித்தார் திமுக உறுப்பினர் திரு பொன்முடி இதுதொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் இந்த திட்டம் தேர்தலுக்காக கொண்டுவரப்பட்டது அல்ல என்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கின்ற உழழக்கின்ற தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நிதி என்றும் குறிப்பிட்டார்

சுட்டப்பேரவையில் இத்தொடர்பாக திமுக சுட்டமன்ற கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகள் கொண்டுவந்த கவனார்ப்பிற்கு பதில் அளித்த அவர் ஈமச்சுடங்கு நிதி முறையாக வழங்கவில்லை என்று ஏதேனும் புகார் வந்தால் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரியவர்களுக்கு நிதியுதவியை சேர்க்க ஆவன செய்யும் என்றார் கூட்டுறவு வேளாண் கடன்களை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்ய வேண்டிய அவசியம் எழவில்லை என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜு கூறியிருக்கிறார் சுட்டமன்றத்தில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதில் அளித்து பேசிய அவர் ஏற்கனவே விவசாயிகளுக்கு விதை மானியம் வறட்சி நிவாரண உதவிகள் வட்டி மானியம் உட்பட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

இவ்விவாதத்தின்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளின் பயிர் சேதத்திற்கு நிவாரணம் வழங்க பயிர்க்காப்பீடு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார்

இதுதொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்ட பின்னர் விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை எவ்வாறு நெறிப்படுத்துவது என்பது குறித்து சுப்பந்தப்பட்ட வல்லுநர்கள் மற்றும் துறைகளின் ஆலோசனைகளை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சரக்கு சேவை வரி நடைமுறையில் தமிழக அரசு கோரிய மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர்தான் அதனை செயல்படுத்த தமிழகம் முன்வந்ததாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மக்களவையில் அஇஅதிமுக சார்பில் நேற்று மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை பேசும்போது ஜிஎஸ்டி நடைமுறையால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இழப்பு ஈடு செய்யப்படவில்லை என்று விமர்சித்தாக திமுக உறுப்பினர் திரு பொன்முடி கூறியதற்கு பதில் அளித்த திரு ஜெயக்குமார் மத்திய அரசு தமிழகத்திற்கு வரி வருவாயில் பாக்கி வைத்திருப்பது ஏற்கனவே மாநில பட்ஜெட் உரையில் கட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றார் எனவே அஇஅதிமுக வின் நிலைப்பாட்டிற்கும் திரு முதம்பிதுரை முன்வைத்த விவாதத்திற்கும் முரண்பாடு இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் முன்னாள் பிரதமர் அடல்பிகாரி வாஜ்பாயின் உருவப்படத்தை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் திறந்துவைத்தார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர் அப்போது பேசிய பிரதமர் பொதுமக்களின் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக சூரல் கொடுத்த அடல் பிகாரி வாஜ்பாய் கொள்கை பிடிப்புடையவர் என்றும் குறிப்பிட்டார் அரசியலில் நீண்டகாலம் தொண்டாற்றிய அவர் மிகுந்த நற்பண்புகளை கொண்டவர் என்றும் கூறினார் ஆற்றல் மிக்க பேச்சாளராக திகழ்ந்த அடல் ஜி மவுனத்திலும் தமது ஆற்றலை வெளிப்படுத்தியவர் என்றும் அவரது தகவல் தொடர்புத்திறன் ஈடு இணையற்றது என்றும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார்

ஹரியானா மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் குருஷேத்ராவில் ஸ்ரீகிருஷ்ணா ஆயுஷ் பல்கலைக்கழகத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டினார்

ஃபரிதாபாதில் தொழிலாளர் ஈட்டுறதி மருத்துவமனை மற்றும் மருத்துவக்கல்லூரியையும் பஞ்சகுலாவில் தேசிய ஆயுர்வேத கல்விக்கழகத்தையும் அவர் தொடங்கிவைத்தார் சென்னை ஐ டி உருவாக்கியுள்ள சக்தி என்ற பெயர் கொண்ட மைக்ரோப்ராசசர் உயர் பாதுகாப்பு கருவிகளை உருவாக்கும் சர்வதேச நிறுவனமான தாலஸ் என்ற அமைப்பு பயன்படுத்திக்கொள்ள ஒப்பந்தம் செய்துகொண்டுள்ளது

இது இந்தியாவின் பாதுகாப்பு உபகரணங்களில் நம்பகத்துடன் பயன்படுத்த உதவிகரமாக அமையும் என்று அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார்

கோவையில் இன்று ஜவுளித்துறையினரை சந்தித்தபிள் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயத்திற்கு அடுத்தப்படியாக வேலைவாய்ப்புகளை வழங்கும் ஜவுளித்துறையில் நாட்டிலேயே கோவை திருப்பூர் கரூர் ஆகிய மாவட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார் தமிழக மக்களிடையே பிஜேபி க்கு ஆதரவு பெருகியுள்ளதாக கூறிய அவர் வளர்ச்சி மற்றும் நேர்மறையாள அரசியலில் ஈடுபடும் கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் வரும் நாடாளுமன்றத் தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி குறித்து பல்வேறு கட்சியினரிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறினார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கட்சியின் மூத்த தலைவர்கள் தமிழகம் வரவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்